வருகிறது

கோப்பைக்கான செஸ் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் ஆசிய இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

பெங்களுரு அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் எல்லைப் பகுதியில் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்புப் படை வீரர்களை கவரவிக்கும் வகையில் இந்தப் பண்டிகைக் காலத்தில் நாட்டுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் தீபம் ஏற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார் பண்டிகைக் காலத்திலும் எல்லைப் பகுதியில் கடமையாற்றி வரும் அவர்களது பணி பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார் வேளாண் சட்டங்களினால் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் தம்முடன் கலந்துரையாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என தூத்துக்குடியைச் சேர்ந்த திரு பொன் மாரியப்பன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்வதில் கிராம நிர்வாக அலுவவர்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கூறியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழாவில் இன்று கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கிராம நிர்வாக பணியாளர்கள் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் ஆயுத பூஜை இன்று கொண்டாடப்பட்டது

இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர்

இன்று வெளியிட்டுள்ள காணொலிப் பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

ஆன்லைன் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் பிரிவு ஈரானையும் மகளிர் பிரிவு மங்கோலியாவையும் வென்றது

அபுதாபியில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ராஜஸ்தான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது